நிா்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

குற்றவாளிகளுக்கு தில்லி நீதிமன்றம் ஆயுள் தண்டணை விதித்து தீர்ப்பளித்துள்ளது

போட்டியின் இறுதி ஆட்டம் மெல்போர்னில் நாளை நடைபெற உள்ளது இனி விரிவான செய்திகள் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் மூன்றாவது முறைபாக ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது

ஜேபி

ஆம் ஆத்மி கட்சி சார்பில் ராஜிந்தர் நகர் தொகுதியில் போட்டியிட்ட திரு ராகவ் சந்தா மங்கோல் புரி தொகுதியில் போட்டியிட்ட திருமதி ராக்கி பிர்வா அம்பேத்கர் நகர் தொகுதியில் போட்டியிட்ட திரு அஜய் தத் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர் புதுதில்வி தொகுதியில் போட்டியிட்ட அக்கட்சியின் அமைப்பாளரும் அம்மாநில முதலமைச்சருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னிலை பெற்றுள்ளார் துனை முதலமைச்ச் திரு

பிஜேபி சார்பில் போட்டியிட்ட திரு ஓம் பிரகாஷ் ஷாமா மற்றும் திரு விஜேந்தர் குப்தா ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர் தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் வழங்கிய தீர்ப்புக்கு பிஜேபி மதிப்பு அளிப்பதாக அக்கட்சித் தலைவர் திரு

நட்டா தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக டுவிட்டரில் இன்று செய்தி வெளியிட்ட அவர் சுட்டப்பேரவையில் பிஜேபி பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றும் மாநிலத்தின் வளர்ச்சி தொடர்பான பிரச்சினைகளுக்கு குரல் கொடுக்கத் தயங்காது என்றும் தெரிவித்துள்ளார் தேர்தலில் வெற்றி பெற்ற அம்மாநில முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் அவரது ஆம் ஆத்மி கட்சிக்கு திரு

தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் களப்பணியாற்றிய கட்சித் தொண்டர்கள் அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நிதி ஒழுங்குமுறையை தொடர்ந்து பராமரித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி

மாநிலங்களவையில் இன்று மத்திய பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு அவர் பதிலளித்து பேசினார் நாட்டின் பணவீக்க விகிதம் கட்டுக்குள் இருப்பதாக அவர் கூறினார்

நாட்டின் பொருளாதார நிலை வளர்ச்சிப்பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் அதனை வலுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்த மேற்கொண்டு வருவதாகவம் திருமதி

வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவின் மீது நம்பிக்கை வைத்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்தார் பாதுகாப்புத் துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த அவர் அனைத்து அமைச்சகத்துக்குமான நிதி ஒதுக்கீடுகள் குறைக்கப்படவில்லை என்று தெளிவுப்படுத்தினார்

இளைஞர்களின் நலன்களுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார்

மாநிலங்களவையில் பட்ஜெட் தொடர்பாள பொது விவாதம் நிறைவடைந்தவுடன் அவைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு அவை ஒத்தி வைக்கப்படுவதாக அறிவித்தாா் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த சில பிரிவினரை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வகை செய்யும் மசோதா மக்களவையில் குரல் வாக்கெடுப்பின் வாயிலாக இன்று நிறைவேற்றப்பட்டது இதனையடுத்து அம்மாநிலத்தை சேர்ந்த பரிவாரா மற்றும் தலவாரா ஆகிய பிரிவினரை பழங்குடியினர் பட்டியலில் இடம்பெறச் செய்வதன் வாயிலாக அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் இடஒதுக்கீடுகளை பெற வழிவகை ஏற்பட்டுள்ளது இம்மசோதா மாநிலங்களவையில் நாடாளுமன்றக் கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்ககு அதேபோல் கா்நாடக மாநில சுட்டப்பேரவையிலும் இதற்கான திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தனிநபர் தகவல் பாதுகாப்பு மசோதா தொடர்பாக மக்கள் மற்றும் நிறுவனங்கள் தங்கள் கருத்துகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்குமாறு நாடாளுமன்ற கூட்டுக்குழுத் தலைவரும் மக்களவை உறுப்பினருமான திருமதி மீனாட்சி லேக்கி கேட்டுக் கொண்டுள்ளார் இம்மசோதா தொடர்பான தகவல்கள் அனைத்தும் மக்களவையின் இணையத்தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன நிர்பயா பாலியல் வன்முறை மற்றும் கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு தூக்குத் தண்டணை நிறைவேற்றுவது தொடர்பாக தில்லி உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அடுத்து மத்திய அரசு தாக்கல் செய்த மனு மீது பதிலளிக்குமாறு குற்றவாளிகள் நான்கு பேருக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மத்திய அரசின் மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் திருமதி பானுமதி திரு அஷோக் பூஷண் திரு

சவுரப் குலஷேத்ரா இந்த தீர்ப்பை வழங்கினார்

தரப்பில் ஆஜரான வழக்கிறஞர் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் சிறமிகள் என்றும் எனவே குற்றவாளிகளுக்கு கருணை காட்டாமல் வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டணை விதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்

குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் இரண்டு நாள் பயணமாக நாளை மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு செல்கிறார் புனேயில் தேசிய வங்கி மேலாண்மை நிறுவனத்தில் நாளை நடைபெற உள்ள பொன்விழா கொண்டாட்டங்களில் கலந்துகொண்டு அவர் உரையாற்றுகிறார் பின்னார் வோனவாலாவில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் குடியரகத்தலைவர் ஆயுதப்படையின் தலைமை கமாண்டரின் சேவையைப் போற்றும் வகையில் விருதையும் வழங்குகிறார் ஜம்மு காஷ்மீரில் கிஸ்துவார் மாவட்டத்தில் ஹிஸ்புல் முஜாகீதின் பயங்கரவாத அமைப்பபை சேர்ந்த தீவிரவாதி ஒருவனை காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர் இத்தொடர்பாக அகில இந்திய வானொலிக்கு பேட்டியளித்த அப்பகுதி காவல்துறை அதிகாரி டாக்டர் ஹாமித் சிங் இதனை தெரிவித்தார் தீவிரவாதியிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் பண்டித் தீன்தயாள் உபாத்யாயாவின் நினைவு நாளையொட்டி பிஜேபி தலைவர் திரு

நட்டா இன்று அவரது திருவுருவச் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தில்லியில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் கலந்துகொண்ட அவர் பண்டித் தீன்தயாள் உபாத்யாயாவின் உயரிய சிந்தனைகளை நினைவு கூர்ந்தார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் அவரது திருவுருவச் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பண்டித் தீன்தயாள் உபத்யாயா மனிதநேயம் மிக்கவர் என்றும் அனைத்து மக்களும் பின்பற்றம் வகையில் சிறந்த முன்மாதிரியாகத் திகழ்ந்தார் என்றும் அவர் கூறினார் நாட்டில் தண்ணீர் தட்டுப்பாடு அதிகரித்து வருவது குறித்து அத்துறை வல்லுநர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் மத்தியப்பிரதேச மாநிலம் போபாலில் தேசிய தண்ணீர் மாநாட்டை அம்மாநில முதலமைச்சர் திரு கமல்நாத் இன்று தொடங்கி வைத்தார் இம்மாநாட்டின் தொடக்க நாள் நிகழ்ச்சியில் அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு கக்தேவ் பன்சே மற்றும் மாநில அமைச்சர் திரு ராஜேந்திர சிங் ஆகியோர் கலந்துகொண்டு உரையாற்றினர் உலக யுனானி தினம் இன்று கடைப்பிடிக்கப்பட்டது இதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்தகொண்டு பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் யுனானி மருத்துவ முறையில் பயன்படுத்தப்படும் மருந்துகளை தரநிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்றும் இத்துறையில் ஆராய்ச்சிப் பணிகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் இந்த மருத்துவமுறையில் பயன்படுத்தப்படும் மருந்துகள் இயற்கையானது பாதுகாப்பானது என்றம் அவர் கூறினார்

மூன்று போட்டிகளை கொண்ட இத்தொடரில் அனைத்து போட்டிகளிலும் இந்திய அணி தோல்வியடைந்துள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையேயான மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டம் மெல்போர்னில் நாளை நடைபெற உள்ளது